இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டின் பாதுகாப்பை பேணுவதில் முக்கிய பங்காற்றுவதாக உள்துறை அமைச்சர் திரு

டெங்கு காய்ச்சல் நோய் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி அமைச்சர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார்

ப்ரெஞ்ச் ஓபன் பேட்மிட்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் ஜப்பானின் நொசோமி ஒக்கோஹாராவை இன்று எதிர்கொள்கிறார்

முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவையடுத்து முதலமைச்சராக திரு எடப்பாடி

எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவை திரும்பப்பெறுவதாகவும் வேறு ஒருவரை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்றும் மனு அளித்தனர்

ராஜேந்திரன் பரிந்துரையின்பேரில் சட்டப்பேரவை தலைவர் திரு

இதனையடுத்து மூன்றாவது நீதிபதி சத்தியநாராயணனின் விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது

தனபாலின் தடை உத்தரவு ஆணையில் எந்த குறைபாடும் இல்லை என்று தெளிவுபடுத்திய நீதிபதி தடை ஆணையை பிறப்பித்த போது நிலவிய சூழல் அனைத்தையும் நீதிமன்றம் கருத்தில்கொண்டு இந்த தீர்ப்பை வழங்குவதாக எடுத்துரைத்தார்

இடைத்தேர்தல் எப்போது அறிவிக்கப்பட்டாலும் தேர்தலை சந்திக்க அஇஅதிமுக தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

தகுதி நீக்கம் ஸ்டாலின் தகுதி நீக்க வழக்கின் தீர்ப்பு குறித்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் தங்கள் கட்சிக்கு இல்லை என்று திமுக தலைவர் திரு

க

இந்நிலையில் இத்தீர்ப்பு தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அரசு எதிர்ப்பாளர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டிருப்பதாகவும் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி சண்முகம் தெரிவித்துள்ளார்

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு

முத்தரசன் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்காலிகமாக அஇஅதிமுக அரசு தப்பியிருப்பதாகவும் மக்களால் இது விரைவில் தண்டிக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார் மக்களாட்சி மாண்புகளுக்கு ஏற்ப எடப்பாடி அரசு பதவி விலகி மக்களின் தீர்ப்பை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்

இத்தினத்தையொட்டி கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஏற்றுக்கொண்டார்

மேலும் பேரிடர் காலங்களில் இப்பிரிவினரின் பங்கு அளப்பரியாதது என்று பெருமிதம் தெரிவித்த திரு ராஜ்நாத்சிங் மருத்துவ முகாம் பேரிடர் மேலாண்மை அணு உயிரி ரசாயன பேரழிவுகளின்போதும் செயலாற்றுவதற்கான சிறப்பு பயிற்சிகளை பெற்றிருப்பதாக அவர் எடுத்துரைத்தார்

அமைதி இயக்கங்களிலும் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் அங்கம் வகிப்பதாக எடுத்துரைத்த அவர் அனைத்து நிலைகளிலும் தங்களது இன்னுயிரை பொருட்படுத்தாது சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார்

டெங்கு தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் நோய் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

நோய் தடுப்பு நடவடிக்கைகள் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டோர் போன்றவைகுறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது டெங்கு நோய் பரவாமல் தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சுகாதார நடவடிக்கைகள் குறித்தும் திரு

பேட்மிட்டன் பாரீசில் நடைபெறும் ப்ரெஞ்ச் ஓபன் பேட்மிட்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் ஜப்பானின் நொசாமி ஒக்கோகாராவையும் பி